விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் துறையினர் இஸ்ரோவுடன் இணைந்து செயல்படுவது

கொச்சி மங்களூர் இடையே அமைக்கப்பட்டுள்ள குழாய் எரிவாயு திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

ஒரே நாடு ஒரே எரிவாயு கட்டமைப்பு உருவாக்கத்திற்கு முக்கிய திட்டமாக இது கருதப்படுகிறது

எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு கண்ணுர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்கள் வழியே இந்த எரிவாயு குழாய் அமைக்கப்பட்டுள்ளது சுமார் மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவில் இது அமைக்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளின்வழியே இக்குழாய் பொருத்தப்பட்டுள்ளது இது பொறியியல் துறைக்கான சவாலாக கருதப்படுகிறது இதன் மூலம் கற்றுச்சூழலுக்கு உகந்த குறைந்த செலவிலான எரிவாயுவை விநியோகிக்க முடியும் இந்த குழாய் பொருத்தப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள தொழில் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கும் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோதி சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் நோக்கத்தை அடைவதற்கு முக்கிய வரலாற்று தருணமாக இந்நாள் கருதப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்

மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் இணையமைச்சர் திரு சோம்பிரகாஷ் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போது புதிய வேளாண் சட்டங்கள் குறித்த விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு அவர்கள் விளக்கம் அளித்தனர் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு மத்திய அரசு திறந்த மனதுடன் தீர்வுகாண உறுதிபூண்டிருப்பதாக அமைச்சர் திரு தோமர் அப்போது தெரிவித்தார் இக்கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு தோமர் புதிய மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப்பெற வேண்டும் என்பதை விவசாய பிரதிநிதிகள் தொடர்ந்து வலியுறத்தியதால் இக்கூட்டத்தில் முடிவு ஏதம் எட்டப்படவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் இதற்கு தீர்வுகானும் வகையில் வரும் எட்டாம் தேதி அடுத்தக்கட்ட பேச்சுக்கள் நடைபெறும் என்றும் அமைச்சர் திரு தோமர் கூறினார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து இலங்கை புறப்படுகிறார் அங்கு அவர் அந்நாட்டு அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே வெளியுறவு அமைச்சர் திரு தினேஷ் குனவர்தனா ஆகியோரர சந்தித்து இருதாப்பு பேச்சு நடத்த உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த பயணத்தின்போது இலங்கை கடற்படையால் அண்மையில் பிடித்துச்செல்லப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிப்பது குறித்து திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தக்கூடும் என தெரிகிறது ஜவஹர்வால் நேரு பல்கலைக்கழகத்தில் அட்டல் பிகாரி வாஜ்பாய் மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர் பள்ளிக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய அவர்

விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் துறையினர் இஸ்ரோவுடன் இணைந்து செயல்படுவது சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலுசேர்க்கும் என்று விண்வெளித்துறை இணையமைச்சர் திரு ஜஜதேந்திர சிங் தெரிவித்குள்ளார் இந்திய வின்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சமீபத்திய சாதனைகள் குறித்து அவர் விளக்கி பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முயற்சியாலேயே இந்திய விண்வெளி துறையில் தனியார் துறையினர் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் தனியார் துறையினர் விண்வெளி துறையில் பங்கேற்பதற்கு இந்திய தேசிய விண்வெளி மேம்பாட்டு மையம் முக்கிய பங்கு விகிக்கும் என்று தெரிவித்தார்

ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடாக எட்டாம் முறையாக இந்தியா பொறுப்பேற்றுள்ளதை அடுத்து இந்திய தேசிய கொடி அந்த அலுவலகத்தில் ஏற்றப்பட்டது இதற்கான நிகழ்ச்சியில் ஐநா வுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரிதிநிதி திரு டி எஸ் திருமூர்த்தி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது தமது நாட்டிற்கும் குழுவினருக்கும் பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டார்

இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொள்வதற்கு மத்திய மற்றும் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச மாநில மாசுக்கட்டுப்பாட்டு வாரியங்களுக்கு தில்லி காற்று தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் அறிவுறுத்தியிருந்தது

இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் மூவாயிரம் ரூபாயை உச்சவரம்பாகக் கொண்டு இந்த போனஸ் தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் பணியாளர்கள் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு போனஸ் தொகை வழங்கப்படும் தொகுப்பூதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் சத்துணவுப் பணியாளர்கள் அங்கன்வாடிப் பணியாளர்கள் கிராம உதவியாளர்கள் தினக்கூலி பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு தற்காலிக மிகை ஊதியமாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நைஜர் நாட்டின் தென்மேற்குப் பகுதியில் அண்மையில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கடும கண்டனம் தெரிவித்துள்ளது

இது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூக்குதலில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கும் நைஜர் அரகக்கும் இந்தியாவின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் நைஜர் அரசு மற்றும் அந்நாட்டு மக்களுடன் இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து நாட்டில் உருமாறிய கோவிட் தொற்று அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பரவி வருகிறது இதையடுத்து நோய்த்தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அந்நாட்டு பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் புதிய ஊரடங்கை பிறப்பித்துள்ளார்

இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இங்கிவாந்து பிரதமர் திரு போரீஸ் ஜான்சன் இங்கிவாந்தில் முதல் முறையாக கண்டறியப்பட்ட உருமாறிய கோவிட் தொற்று தற்போது பல்வேறு நாடுகளில் வேகமாக பரவி வருவதாக கூறினார் இதனை கட்டுப்படுத்துவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுத் திட்டத்தின்கீழ் வடகிழக்குப் பகுதியில் முதலாவது விளையாட்டுப் பள்ளி திறக்கப்பட்டுள்ளது ஷில்லாங்கில் உள்ள அஸ்ஸாம் ரைஃபில்ஸ் பொதுப்பள்ளியை கேலோ இந்தியா விளையாட்டு பள்ளியாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு திறந்து வைத்தார் இதன் மூலம் நாடு முழுவதும் ஒன்பது விளையாட்டுப் பள்ளிகள் கேலோ இந்தியா விளையாட்டுப் பள்ளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஐந்து பள்ளிகள் ரானுவம் மற்றும் துணை ரானுவம் மேலாண்மயின் கீழ் செயல்பட்டு வருகிறது இப்பள்ளிகளில் விளையாட்டில் திறமையாக திகழும் மாணவர்களுக்காள தங்குமிடம் கல்வி போட்டிகள் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களுக்கும் மத்திய அரசு பொறுப்பேற்கிறது கல்வியுடன் விளையாட்டையும் ஒருங்கிணைத்து நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் கேலோ இந்தியா விளையாட்டுப் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது ஐஎஸ்எல் காவ்பந்து போட்டியில் பெங்களூரு அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது